கட்சிகளுக்குதேர்தல் ஆணையம் தடைவிதித்துள்ளது

அஇஅதிமுகதலைமையிலானகூட்டணிகடசிகள் போட்டியிடும் மக்களவைதொகுதிகளின் பெயர்கள் அறிவிக்க்ப்பட்டுள்ளன

பெய்ரகள் வெளியிடப்பட்டுள்ளன

இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார்

அடுத்தஆண்டுநடைபெற்வுள்ளடோக்கியோஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்தியாவின் இர்ஃபான் குலோதெம் கோடிதகுதிபெற்றுள்ளார்

தேர்தல் நடத்தைவிதிமுறைகளில் தேர்தல் ஆணையம் கொண்டுவந்துள்ளதிருத்தத்தின்படி அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகள் அளிப்பதில் உள்ளநடைமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

அதுபோல் பலகட்டங்களாகநடைபெறும் தேர்தலிலும் இந்தநடைமுறைகொண்டுவரப்பட்டுள்ளதாகதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நடைபெறும் தேர்தல்களிலும் இந்தநடைமுறைசெயல்படுத்தப்படும் என்றுதேர்தல் ஆணையம் எதிர்காலத்தில் கூறியுள்ளது தமிழகத்தில் அஇஅதிமுகதலைமையிலானகூட்டணிகட்சிகள் போட்டியிடும் மக்களவைதொகுதிகளின் பெயர்கள் அறிவிக்கப் பட்டுள்ளன அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமிமற்றும் கூட்டணிகட்சிகளின் தலைவர்கள் இதற்கானசெய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்றனர்

பாட்டர்ளிமக்கள் கட்சிக்குமத்தியசென்னைஉட்பட ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன பிஜேபிக்குகன்னியாகுமரிஉள்ளிட்டஐநதுதொகுதிகுளும் தேமுதிகவிற்குவட சென்னைஉள்ளிட்டநான்குதொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன தஞ்சாவூரில் தமாகவும் தென்காசியல் புதிய தமிழகமும் வேலூரில் புதியநீதிக் கட்சியும் போட்டியிடுகின்றன புதுச்சேரிமக்களவைதொகுதிஎன் ஆர் காங்கிரஸிற்கஒதுக்கப்பட்டுள்ளது

விழுப்புரம் தனி தொகுதியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருரவிக்குமார் போட்டியிடுவார் சிதம்பரத்தில் தாம் தனிச்சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் விழுப்புரத்தில் திருரவிக்குமார் உதயகுரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் விடுதலைசிறத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவள் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

அக்கட்சியின் மத்தியதேர்தல் இந்தவேட்பாளர்கள் பட்டியலை இறுதிசெய்து புதுதில்லியில் ழு நேற்றுவெளியிட்டது

முன்னாள் மத்தியஅமைச்சர்கள்திருகசிதரூர் திருகேகரேஷ் மற்றும் தற்போதையமக்களவைஉறுப்பினர் திருஆன்டோஆன்டனிஆகியோருக்குமீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டது வயநாடு வடகரா ஆலப்புழா ஆட்டிங்கல் ஆகியதொகுதிகளுக்கானவேட்பாளர்கள் பெயர்கள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஆந்திரபிரதேசத்தில் ஓய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிபோட்டியிடும் ஒன்பதுமக்களவைதொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க்பபட்டுள்ளது கடப்பாதொகுதியிலிருந்துஒய் எஸ் அவினாஷ் ரெட்டிமீண்டும் போட்டியிடுவார் எனகட்சியின் தலைவர் திருஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டிதெரிவித்துள்ளார்

மற்றவேட்பாளர்கள் புதியவர்கள்

பிஜேபிதலைமையிலானவடகிழக்கு ஜனநாயககூட்டணியில் இடம்பெற்றுள்ளஅசாம் கணபரிஷத் அசாமின் மூன்றுமக்களவைதொகுதிகளில் போட்டியிடும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரு கட்சிகளின் தலைவர்கள் நேற்று புதுதில்லியில் சந்தித்துபேசியதையடுத்து பார்பேட்டா காலிபாபோர் தூப்ரிஆகியதொகுதிகளில் அசாம் கணபரிஷத் போட்டியிடுவதுஎனமுடிவு செய்யப்பட்டது இக்கட்சிக்குமாநிலங்களவைஉறுப்பினர் பதவி ஒன்றுஅளிப்பதென்றும் முடிவானது மாலத்தீவுகளில் இரண்டுநாள் பயணம் மேற்கொள்ளவெளியுறவு அமைச்சர் திருமதி குஷ்மாகவராஜ் இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுசென்றார் இவருடன் வெளியுறவுத்துறைசெயலாளர் திருவிஜய் கோகலேவும் பிறஅதிகாரிகளும் செல்கின்றனர்

மாலத்தீவுகள் அதிபர் திரு இப்ராஹிம் முகமத் சோலிஹ் நாடாளுமன்றஅவைத்தலைவர் திருக்வாசிம் இப்ராஹிம் மாலத்தீவு வெளியறவுத்துறை அமைச்சர் திருஅப்துல்லா ஷாஹித் ஆகியோரைசந்திக்கவுள்ளார் இருதரப்பு ஒத்துளழப்பு குறித்துவிவாதிப்பதற்குஅமைச்சர்கள் நிலையிலானகூட்டுக்கூட்டத்தையும் அவர் நடத்தவுள்ளார் மாலத்தீவுகள் திருசோலிஹ் இந்தியாவில் அரசுமுறையயணம் அதிபர் மேற்கொண்டபோதுடுப்புக்கொள்ளப்பட்டவிஷயங்களின் அமலாக்கம் உட்பட இருதரப்பு எதிர்காலஒத்துழைப்பு பற்றியும் விவாதிக்க்ப்படும் எனஅந்நாட்டுவெளியுறவு அமைச்சம் தெரிவித்துள்து மக்களிடையேயானதொடர்பைவிரிவுபடுத்துதல் கிகாகாரம் வளர்ச்சித் திட்டங்களில் ஒத்துழைப்பு ஆகியவைபற்றியும் விவாதங்களில் கவனம் செலுத்தப்படும் என்றுஅதுகூறியுள்ளது

இந்தமாகாணதலைநகர் ஜெயபுரா அருகில் உள்ளசென்தானிநதியில் திடர் வெள்ளம் ஏற்பட்டது நேற்றுபெய்தகனமழைமற்றும் நிலச்சரிவுகள் காரணமாகவெள்ளம் பெருக்கெடுத்தது இந்தவெள்ளப்பெருக்கில் பலவீடுகள் சேதமடைந்ததாகஅந்நாட்டின் தேசியபேரிடர் மேலாண்முகமைகூறியுள்ளது வெள்ளம் பாதித்தபகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கானகுழுக்கள் சென்றுகொண்டிருக்கின்றன

பி டி லேண்ட் லேன் லிருந்து சத்ரபதிசிவாஜிமகராஜ் முனையத்தை இணைக்கும் இமாலயபாலம் இடிந்துவிழுந்து ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர்

அடுத்தஆண்டுநடைபெற்வுள்ளடோக்கியோஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்தியாவிள் இர்ஃபாள் குலோதெம் தோடிதகுதிபெற்றுள்ளார்

வரும் செப்டம்பர் மாதம் தோஹாவில் நடைபெறவுள்ளசர்வதேசதுடகளசாம்பியன் பட்டபோட்டிகளுக்கும் இதன் மூலம் தகுதிபெற்றுள்ளார்

கவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் இன்றுமாலைநடைபெறும் கவிஸ் ஒபன் பேட்மிண்டன் கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் விளையாடுகிறார் இவருடன் சீனாவின் ஷி யுக்கிமோதுகிறார் இவர்கள் இருவரும் இறுதிப் போட்டியில் மோதுவது இரண்டாவதுமுறையாகும் கடந்தஆண்டுபாங்காங்கில் நடைபெற்றதாமஸ் மற்றும் ஊபர் கோப்ளப இறுதிப் போட்டியில் முதன் முறையாகஎதிர்கொண்டபோதுசாய் பிரணீத்தைசீனவீரர் தோற்கடித்தார்

நேபாளத்தின் பிராத் நகரில் நடைபெறும் ஐந்தாவதுதெற்காசியகால்பந்துசம்மேளனத்தின் மகளிர் சாம்பியன் பட்டகாவ்பந்தபோட்டிகளில் பிபிரிவு இறுதியாட்டத்தில் இன்றுமாலை இந்தியாவும் இலங்கையும் மோதுகின்றன இந்தப் போட்டி இந்தியநேரப்படிபிற்பகல் மூன்றுமணிக்குதொடங்கும்